நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் குடியரசு தலைவர் உரையுடன் நாளை தொடங்க உள்ளது

மோடி தாவோஸ் டாவோசில் நடைபெறும் உலகப் பொருளாதார பேரவையின் கூட்டத்தில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் உரையாற்றினார் இந்தியா பல்வேறு சந்தேகங்களுக்கு இடையிலும் உறுதியான முறையில் கொரோனா பிரச்சனையை கையாண்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார் கொரோனா சிகிச்சைக்கான பிரத்யேக மருத்துவ வசதிகள் நாட்டில் உருவாக்கப்பட்டதையும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் தற்போது பல்வேறு நாடுகளுக்கு வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக் காட்டினார் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதில் ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகள் எந்த அளவிற்கு பயன்பட முடியும் என்பதையும் இந்தியா உலகிற்கு எடுத்துக் காட்டி இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் இந்த வெற்றிகளைப் போலவே கொரோனா தடுப்பூசி இலக்குகளும் முழுமையாக எட்டப்படும் என்று அவர் கூறினார் தொடர்ந்து முக்கிய நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் கொரோனாவிற்கு பிந்தைய கால கட்டத்தில் உலக பொருளாதாரத்தை மறுசீரமைக்கும் பணிகளின் தொடக்கமாக இம்மாநாடு அமைவதும் குறிப்பிடத்தக்கது மோடி என்சிசி நாட்டிற்கான சேவையில் தேசிய மாணவர் படையினரின் பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டி உள்ளார் இன்று புதுடெல்லியில் தேசிய மாணவர் படையின் முகாமில் உரையாற்றிய அவர் புயல் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் என்சிசி மாணவர்கள் மக்களுக்கு பேருதவி புரிவதாக கூறினார்

முன்னதாக என்சிசி மாணவர்களின் அணிவகுப்பை பிரதமர் பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக் கொண்டார் என்சிசி மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் அவர் கண்டு ரசித்தார்

நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொது மக்களும் பட்ஜெட் ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் எளிதாக பெறுவதற்கான மொபைல் செயலி ஒன்றையும் நிதியமைச்சர் அறிமுகப்படுத்தி உள்ளார்

பல்வேறு நாடுகளுக்கு நட்பு ரீதியில் கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியும் பல்வேறு நாடுகளின் சுகாதார ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்தும் இந்தியா உலக நாடுகளின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக டாக்டர் ஹர்ஷ வர்தன் மேலும் குறிப்பிட்டார் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி சுகாதாரத் துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினி குமார் உள்துறை இணை அமைச்சர் திரு நித்தியானந்த ராய் கப்பல் துறை இணை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

காரைக்காலில் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தார்

இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீன்வளர்ப்புக் குளங்கள் மற்றும் பனிக்கட்டி உற்பத்தி நிலையங்களை அமைக்கவும் மீன்வளர்ப்பதற்கான இடுபொருட்கள் குளிர்சாதன வாகனங்களை வாங்கவும் இத்திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படும் என்றார் மீனவர்களுக்கான திட்டங்கள் மற்றும் இதர வசதிகள் குறித்து மீன்வளத் துறை இயக்குனர் செல்வி முத்து மீனா இந்த செய்தியாளர் கூட்டத்தில் எடுத்துக் கூறினார்

வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணையதளம் மூலமாகவும் விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்

நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கீதா ஆனந்தன் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்